பொருளாதாரப் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இமாச்சலப்பிரதேசத்தில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது இனி விரிவான செய்திகள் அரசுடன்இந்தியா நெருங்கி செயல்படும் என பிரதமர் திரு நரேந்திர மாலத்தீவு மோடி உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முஹமது நசீர் தலைமையிலான நாடாளுமன்ற மாலத்தீவு உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்தது உரையாடிய அப்போது அவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகளை அவர் சுட்டிக்காட்டினார் மாலத்தீவு இந்தியா நல்லுறவுக்கு தொடர்ந்து அளித்துவரும் ஆதரவுக்கு சபாநாயகர் முஹமது நசீர் நன்றி தெரிவித்தார் இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தலைவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று மாலத்தீவு பிரதிநிதிகள் குழு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இந்தியா மாலத்தீவு கூட்டு குழுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்திற்கு மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கா் ஆகியோா் தலைமை வகித்தனா் இந்தக் கூட்டத்தில் இருநாட்டு தேர்தல் ஆணையங்களுடன் ஒத்துழைப்பு மற்றும் இருநாட்டு நிதி புலனாய்வுத்துறை பிரிவுகளின் ஒத்துழைப்பு குறித்த இரண்டு புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

திப்ருகரில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது எனினும் கம்ருப் மெட்ரோ மாவட்டத்தில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு தொடர்கிறது

இதனிடையே அசாம் மாநில மக்கள் அமைதி காக்குமாறு முதலமைச்சர் சர்பானந்த் சோனவால் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியுரிமை சுட்டம் குறித்து சில் வதந்திகளை பரப்பி வருவதாகவும்டி முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் பொருளாதாரப் பிரச்சினைகளுக்குத் தீர்வுகான மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் வரும் திங்கட்கிழமை முதல் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகள் தொடங்கும் என்று கூறிய அவர் திவால் சட்டத்தை முழுமையாக நடைமுறைக்குக் கொண்டு வருவது குறித்து அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாகக் குறிப்பிட்டார் வெளிநாடுகளிலிருந்து வெங்காயம் இறக்குமதி விலை குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் தெரிவித்துள்ளார்

நாளை பொதுவிடுமுறை இல்லை என்பதால் வேட்புமனு பெறும் அதிகாரிகள் பணியில் இருக்க வேண்டும் என்றும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

பெரம்பலூர் ஆலத்தூர் வேப்பந்தட்டை ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் இந்த பதவியிடங்கள் அமைந்துள்ளன

நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன

நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள வீரமரணம் அடைந்த தியாகிகளின் உருவப்படத்திற்கு குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிவ் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர்களின் தியாகத்தைப் போற்றும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் ரத்த தானம் முகாம் நடைபெற்றது

குடியுரிமை சுட்டத்திருத்த மசோதா மூன்றாம் பாலினர் உரிமை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட்டதாகத் தெரிவித்தார்

முன்னதாக நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த தியாகிகளுக்கு மாநிலங்களவையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது சபரிமலை சுவாமி அய்யப்பன் திருக்கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் பாதுகாப்பாக நுழைவதை உறுதி செய்ய கேரள அரசிற்கு உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு பெண்களை கோவிலுக்குள் அனுமதிப்பது மக்களின் உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் என்றும் எனவே இது தொடர்பாக வேறு எந்த ஒரு முடிவையும் எடுக்க தாங்கள் தயாராக இல்லை என்றும் தெரிவித்தது

இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் பற்றி குறிப்பிட்ட நீதிபதிகள் இறுதித் தீர்ப்பிள் அடிப்படையிலேயே இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண இயலும் என்றும் கருத்து தெரிவித்தனர் மேற்கு வங்கத்தில் குடியுரிமைச் சட்டம் எக்காரணத்தைக் கொண்டும் நடைமுறைபடுத்தபட மாட்டாது என அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கிழக்கு மிதன்பூர் மாவட்டம் திகாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இந்த சட்டத்தை செயல்படுத்த முடியாது என கூறியுள்ளார் பிஜேபி அரசு மத அடிப்படையில் பமக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய குடியுரிமை பதிவேடு முறையை மேற்கு வங்க அரசு நடைமுறைபடுத்தாது என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கூறினார்

ஏற்கனவே அப்பதவி வகித்த திரு அமித் காரே உயர்கல்வித்துறை புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து

பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ள பிரதம் திரு போரீஸ் ஜான்சனுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையே நெருக்கமான உறவுகளுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக திரு மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் நேற்றிரவு முதல் விடியவிடிய கனமனழ பெய்தது

இமாச்சலப் பிரதேசத்தில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது லடாக் பகுதியில் உள்ள கார்கில் மாவட்டத்தில் பனிப்பொழிய தொடங்கியுள்ளது இதன் காரணமாக கார்கில் பூரீநகர் சாலையில் வாகனப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது

இந்தியா இன்றைய முதல்நாள் ஆட்டத்தில் ஸ்வீடனையும் வரும் செவ்வாய் கிழமை தாய்லாந்தையும் எதிர்கொள்கிறது